அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

வேளாண் சுட்டங்களை ஒன்றரை ஆண்டுகள் நிறுத்திவைக்க தயார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்த தொழில் நிறுவனங்கள் மாநிலத்தில் அமைய உள்ளதால் நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஐந்து வட்சும் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னைய ஒட்டியுள்ள மாவட்ட மக்களுக்குவேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதில் அஇஅதிமுக அரசு முதன்மையான அரசாக விளங்குவதாகவும் அவர் கூறினார் அரிசி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மக்கள் கிராமசபை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியின்போது அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்த போதும் அந்த பொருட்கள் மீதான வரியை குறைத்து விலை உயர்வை அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி ஷட்டுக்குள் வைத்திருந்ததாக அவர் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

உனவு தானியங்கள் மீதான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக வேளாண் சட்டத்தில் உறுதியாக குறிப்பிடப்படவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம்சாட்டியுள்ளார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின்போது பொது விநியோக முறை சிறப்பாக செயல்பட்டதாக அவர் கூறினார் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை தொலைத் தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்போதைய அரசால் நசிந்துவிட்டது என்றும் அவர் குறை கூறினார்

புதுக்கோட்டை ராணியார் மகப்பேறு மருத்துவமனைய நேற்று தொடங்கிவைத்து பேசிய அவர் இது தமிழக சுகாதார கட்டமைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறினார் நாட்டின் ஏனைய மாநிலங்களில் மொத்த பிரசவத்தில் முப்பது சதவீதம் மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்துள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இந்த அவசரச் சுட்டத்தை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றபோது தமிழக அரசின் சார்பில் உள்துறை துணைச் செயலர் பதில் மனு தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த ஆலோசனைகளை ஏற்று அவசரச் சுட்டத்தை மாநில அரசு பிறப்பித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவீன கட்டடங்கள் இயற்கையோடு ஒன்றியிருக்குமாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்று நகர வடிவமைப்பாளர்கள் மற்றும் திட்டமிடல் அதிகாரிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஐதராபாதில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற திட்டமிடல் குறித்த நூல் ஒன்றை வெளியிட்டு பேசிய அவர் நவீன வாழ்க்கை முறை மீதான ஆசையில் நகரங்களில் வாழ்பவர்கள் இயற்கை உடனான தங்களது தொடர்பை பல நேரங்களில் இழந்துவிடுவதாக கூறினார் நமது வீடுகளுக்குள் சூரிய ஒளிகூட தற்போது வருவதில்லை என்று குறிப்பிட்ட அவர் பூங்காக்கள் தோட்டங்கள் மைதானங்கள் போன்ற வசதிகளுடன் குடியிருப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் அமைப்புகளுடன் அடுத்தச்சுற்று பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார்

இந்த கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தோமர் வேளாண் சட்டங்களை ஒன்றரை ஆண்டுகளுக்கு நிறுத்திவைக்க தயார் என்று அரசு யோசனை தெரிவித்ததாக கூறினார் இந்த காலக்கட்டத்தில் இச்சட்டங்கள் தொடர்பான பிரச்சினைகளை பேசி தீர்த்துக்கொள்ளலாம் என்று விவசாயிகள் அமைப்புகளிடம் தெரிவிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார்

அமெரிக்க அதிபராக திரு ஜோ பைடனும் துணை அதிபராக திருமதி கமலா ஹாரிகம் பதவியேற்றுக் கொண்டனர் அமெரிக்க புதிய அதிபர் திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிசுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் வரும் சட்டமன்றத் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனைக்கு நீலகிரி மலை ரயிலுக்கு தேவையான ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்வதற்கான ஆணைகளை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு மின் விபத்துகளில் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தவா ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி வழங்கினார் தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் கிசோனா செல்வதுரையை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமீர் வர்மா டென்மார்க்கின் ரெஸ்மஸ் ஜெம்கே வையும் மற்றொரு ஆட்டத்தில் எச் எஸ் பிரனாய் மலேசியாவின் டேரனையும் எதிர்கொள்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்றில் இந்தியாவின் அர்ஜூன் கபிலா இணை இங்கிலாந்து இணையை எதிர்கொள்கிறது கலப்பு இரட்டையர் பிரிவில் ரங்கி ரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை ஜெர்மன் இணையை எதிர்கொள்கிறது ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் கேரளா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பெங்களுரு அணியை வென்றது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது